நடவடிக்கைத்தான் அவசியம் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது இனி விரிவான செய்திகள் கொரோனா வைரஸ் தொடர்பான நிலைமை குறித்து அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இன்று அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் அனைத்து மாநிலங்களும் இந்நோயை கட்டுப்படுத்துவற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார் அச்சம் வேண்டாம் என்றும் முன்னெச்சிக்கை நடவடிக்கையே தேவை என்றும் குறிப்பிட்டுள்ள பிரதம் நாட்டின் சுகாதார நிலையை பாதுகாப்பதற்கு வெளிநாட்டு விசாக்கள் வழங்குவது நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சள்கள் யாரும் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளப்போவதில்லை என்று கூறியுள்ள அவர் குடிமக்கள் யாரும் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளா் பெருமளவு மக்கள் கூடுவதை தவிர்த்தால் மட்டுமே இந்நோயை விரைவாக கட்டுப்படுத்தவாம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார்

லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் நிலைமையை கண்காணிப்பதற்கு அமைச்சர்கள் அளவிலான உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

கொரோன வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதே அரசின் நோக்கமாகும் என்று வெளியுறவுத்துறையின் கூடுதல் செயலர் திரு

புத்தில்லியில் இன்று செய்தியாளாகளை சந்தித்த அவா் வெளிநாடுகளில் உள்ள இந்தியா்கள் தேவைப்பட்டால் மட்டுமே இந்தியாவிற்கு வரவேண்டும் என்றும் இந்தியாவிலிருந்து வெளிநாடு செல்பவர்கள் தேவைப்பட்டால் மட்டுமே பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் ஐபிஎல் போட்டிகள் மற்றும் இதர விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதுவதற்கு இது தகுந்த நேரம் அல்ல என்று கூறிய அவர் போட்டியின் ஏற்பாட்டாளர்களின் முடிவுக்கு இதனை விட்டுவிடுவதாக கூறினார் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு முன்னெச்சிக்கை நடவடிக்கையாக குடியரசுத்தலைவர் மாளிகையில் உள்ள அருங்காட்சியகம் மற்றும் காவல்துறை அனிவகுப்பை பாாவையிடுவதற்கு அனுமதியில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் தேர்வு நடைபெறாத பள்ளி கல்லூரிகள் மூடப்படும் என்று தில்லி அரசு கூறியுள்ளது கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதற்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் ஆகும் என்று இந்திய மருத்துவ ஆய்வுக்கழகம் தெரிவித்துள்ளது உள்நாட்டு விமானப் பயணிகளுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மத்திய சிவில் விமானப் போக்குவரத்துத் துறை அமைச்ச் கூறியுள்ளார் பூடான் ஈரான் மற்றும் மாலத்தீவுகளில் இருந்து கிடைக்கப்பெற்ற வேண்டுகோளின் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவிஷ் குமார் தெரிவித்துள்ளார்

அனில் மாலிக் கூறியுள்ளார் ஈரானில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாய்நாட்டிற்கு கொண்டுவர மூன்று விமானங்கள் அனுப்பப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

மாலத்தீவில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு இந்தியா அனைத்து உதவிகளையும் மேற்கொள்ளும் என்று மாலத்தீவுக்கான இந்திய தூதர் தெரிவித்துள்ளார்

அப்துல்லா ஷகித் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் கொரோனா வைரஸ் குறித்து யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

விமானம் மூலம் வந்த பயனிகள் விமானத்தில் இருந்து வெளியே வந்தவுடன் சுகாதாரத் துறை அதிகாரிகள் அவர்களுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்வதாகவும் சிறிய அறிகறிகள் தென்பட்டாலும் உடனடியாக அவா்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதாகவும் அவா் தெரிவித்தாா் சட்டப்பேரவையில் கொரோனா வைரஸ் தொடர்பான சிறப்பு கவனார்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒருவருக்கு மட்டுமே பாதிப்பு கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் குணமடைந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் சென்னையில் தேவையான அளவுக்கு பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக கூறிய அவர் கூடுதலாக தாம்பரம் சானடோரியம் மதுரை தோப்பூர் ஈரோடு பெருந்துறை மற்றம் செங்கிப்பட்டி ஆகிய இடங்களில் புதிதாக பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படும் என்று கூறினார் மக்கள் அனைவருக்கும் கொரோனா தொற்று குறித்த விழிப்புணா்வு பிரச்சாரங்கள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் கூறினார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

செங்கோட்டையன் அறிவித்துள்ளார்

தேவையின் அடிப்படையில் உதவியாளர்கள் இளநிலை உதவியாளர்கள் அல்லது பதிவறை எழுத்தர்கள் பணியிடங்களை தோற்றுவிக்க வழிவகை செய்யப்படும் என்றார்

தமிழகத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டு பணிகள் நிறுத்தி வைக்கப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாள்களை சந்தித்த அவர் பதிவேட்டுப் பணிகள் தொடர்பான விளக்கம் மத்திய அரசிடம் கேட்கப்பட்டுள்ளதாக கூறினார்

கணக்கெடுப்பு பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் சர்வதேச மகளிர் தினம் தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் பிரதமின் சமூகப் பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் கொரோனா வைரஸ் தடுப்பு முறை குறித்த விழிப்புண்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கோவையில் நடைபெற்ற குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் தொடர்பான போராட்டங்களை அடுத்து வன்முறை சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட மாநகர காவல் ஆணையர் திரு சுமித் சரண் கூறியுள்ளார் உளுந்தூர்பேட்டையில் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் சாா்பில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகத்தில் திரையரங்குகளை மூடுவதற்கு அவசியம் இல்லை என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு

கோவில்பட்டியில் புதிய காவல்நிலைய கட்டிடத்தை திறந்து வைத்த அவர் கொரோனா வைரஸால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் கூறினார் உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு சேலத்தில் சுகாதாரப் பணியாளர்களுக்கா மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் இன்று தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்ட உணவுப்பொருள் வழங்கல் மற்றம் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் மூலம் குடும்ப அட்டைதார்கள் குறை தீர்க்கும் முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெறும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா கூறியுள்ளார் கோயம்புத்தூரில் போஷான் அபியான் திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதுதொடர்பான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு ராசமணி தொடங்கி வைத்தார் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது தரம்சாவாவில் இப்போட்டி இன்று பிற்பகல் மணி ஒன்றரை மணிக்கு தொடங்குவதாக இருந்தது

போட்டிகள் நடத்துவது தொடர்பாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் நாளை மறுநாள் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தவிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன இங்கிலாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் பிவி சிந்து லக்ஷயாசென் மற்றும் அஸ்வினி பொன்னாப்பா சிக்கி ரெட்டி இணை பங்கேற்கிறது